பாதுகாப்பு சட்டவிரோதநடவடிக்கைகளைஎதிர்கொள்வதில் ஒத்துழைப்பு குறித்துபேச்கநடத்துவதற்காக உள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிப் இன்று பங்களாதேஷ்சுக்குபயணம் மேற்கொள்கிறார்

ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாததாக்குதலில் மத்தியரிசா்வ் போலீஸ் படையைசேன்ந்த இரண்டுபேர் உயிரிழந்தனர்

நாட்டின் சுதந்திரம் தொடர்பானவிஷயத்தில் சமரசத்துக்கு இடமில்லைஎன்றுமத்தியதகவல் ஒலிபரப்பு துறைஅமைச்சா் கா்னல் ராஜ்யவா்த்தன் சிங் ரத்தோா் கூறியிருக்கிறாா்

மதிப்பீலானவளர்ச்சிதிட்டங்களைமத்தியசாலைமற்றும் கப்பல் போக்குவர்த்துதுறைஅமைச்சர் திருநிதின் கட்கரிதொடங்கிவைக்கிறார்

இளையோர் தடகளசாம்பியன் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று இந்தியாவின் ஹிமாதாஸ் சாதனைபடைத்துள்ளார் குடியரசுத் தலைவா் பிரதமா் உள்துறைஅமைச்சா் விளையாட்டுத் துறைஅமைச்சா் ஆகியோா் ஹிமாதாஸ்க்குவாழ்த்துதெரிவித்துள்ளனா்

ஜம்மு கஷ்மீரின் தீவிரவாதிகள் நடத்தியதாக்குதலில் மத்தியரின்வ் போலீஸ் படையைசேர்ந்த அதிகாரிஒருவர் உட்பட இரண்டுபேர் உயிரிழந்தனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் இடத்தில் அக்சாபால் என்னும் இடத்தில் போலீஸ் ரிசர்வ் படையினர் தீவிரவாதிகளைதேடும் பணியைமேற்கொண்டபோது இந்ததாக்குதல் சம்பவம் நடந்தது இதற்கிடையேகுல்காம் மாவட்டம் யாரிபோராஎன்னும் இடத்திலஅடையாளம் தெரியாததீவிராவதிகள் காவல் நிலையத்தின் மீதுதாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் ஏற்பட்டசேதம் குறித்ததகவல்கள் இதுவரைதெரிவிக்கபடவில்லை அடுத்தஆண்டுநடைபெறஉள்ளபொதுத்தேர்தலைசந்திக்க மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகள் குறித்துஆய்வு நடத்துவதற்காகபிஜேபி தலைவா் திருஅமித்ஷா இன்றுகாலைஹைதராபாத் போய் சோ்ந்தாா் தெலுங்கானாமாநிலசட்டப்பேரவைதொகுதிகளைசேர்ந்தகட்சியின் நா்வாகிகள் கூட்டத்தில் அவர் கலந்துகொள்கிறார்

பிஜேபி ஆர் எஸ் எஸ் மற்றம் ஆதரவு இயக்கங்களின் தலைவர்களையும் திருஅமித்ஷா சந்திக்கிறார் தில்லி புறப்படுவதற்குமுன்பாகபிரபலபேட்மிண்டன் வீராங்கனை சாய்னாநேவால் பிரபலதொழிலதிபர்கள் ஊடகங்களின் தலைவர்களைசந்தித்துதிருஅமித்ஷா பேசுகிறார் பிஜேபி தலைவர் திருஅமித்ஷா அகமதாபாத்துக்குபயணம் மேற்கொள்கிறார் அங்குகுஜராத் மாநிலகட்சிதலைவர்களுடன் அவர் ஆலோசனைநடத்தஉள்ளார் ரதயாத்திரையையொட்டி ஐகநாதர் ஆலயத்தில் நடைபெறம் மங்கள ஆரத்திநிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார்

தொழில்நுட்பவல்லுநர் திருசாம் பிட்ரோடா நாடாளுமன்றஉறுப்பினா்கள் திருமதி பூனம் மகாஜன்

இந்தவழக்கில் குற்றம் சாட்டப்ட்டுள்ளதொழிலதிபரும் காங்கிரஸ் தலைவருமானதிருநவீன் ஜிண்டால் உள்ளிட்டோர் மீது லஞ்சம் தொடர்பானகுற்றச் சாட்டுகளைபதிவு செய்யஉத்தரவிடப்பட்டுள்ளது

கொச்சியில் மனோரமாசெய்திமாநாட்டைதொடங்கிவைத்தபேசியஅவா் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லைஎன்றும் அதைசகித்தகொள்ளமுடியாதுஎன்றும் கூறினார்

நாட்டின் அரசியல் சாசனத்தைபாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதுஎன்றுஅவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் பிரிக்கமுடியாதபகுதிஎன்றுகூறியஅமைச்சர் எக்காரணம் கொண்டும் அங்குநடைபெறும் வன்முறையைசகித்தகொள்ளமுடியாதுஎன்றுதெரிவித்தார்

வேறுசிலதிட்டங்களுக்குஅவர் அடிக்கல் நாட்டுகிறார்

விசாகாபட்டினத்தில் சாகள் மாவாதிட்டத்தின் கீழ் கட்டப்பட்டமேம்பாலம் ஒன்றையும் அவர் தொடங்கிவைக்கிறார் வளர்ச்சியைகருத்தில் கொண்டுமத்தியஅரசுசெயல்படுத்திவரும் முத்ராகடனுதவிதிட்டம் தொழில் நாகபட்டினம் மாவட்டத்தில் மிகச் சிறப்பாகஅமல்படுத்தப்பட்டுவருகிறது மத்திய அரசு வங்கியானஐடி பிஐமாவட்டத்தில் அதிகபயனாளிகளுக்குகடனுதவிவழங்கியுள்ளது

இந்தரதயாத்திரையில் லட்சக்கணக்கானபக்தர்கள் கலந்தகொள்கிறார்கள்

அமர்நாத் யாத்திரைமேற்கொள்வோருக்காகபலத்தபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்நிலையில் இந்திய அமெரிக்ககூட்டாண்மைஅமைப்பின் ஆண்டுஉச்சிமாநாட்டுதொடக்கவிழாவில் பேசியதிருசர்னா இரு நாடுகளுக்கும் இடையேநிலையான உறவு நீடிப்பதாகதெரிவித்தார் பிரச்சனைகளுக்குதீர்வுகாண இருதரப்பும் வழிகானும் எனஅவர் நம்பிக்கைதெரிவித்தார்

குடியரசு தலைவர் டிவிட்டர் மூலம் வெளியிட்டுள்ளவாழ்த்துசெய்தியில் ஹிமாதாஸின் சாதனை இந்தியாவிக்குபெருமைசேர்ப்பதாகஉள்ளதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் மூலம் வாழ்த்துதெிவித்துள்ளபிரதமர் திருமோடி ஹிமாதாஸின் டிவிட்டர் சாதனைகுறித்து இந்தியாபெருமிதம் கொள்ளவதாகதெரிவித்துள்ளார் இந்தசாதனைவருங்காலத்தில் இளம் தடகளவீரர்களுக்குநிச்சயமாகஉத்வேகத்தைஏற்படுத்தும் என்றுஅவர் கூறியுள்ளார் இந்தியாவின் விளையாட்டுதுறைவரலாற்றில் சிறப்பானபெருமைமிகுதருணம் இது என்றுஉள்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார்